ராம் நாத் கோவிந்த் நாடாளுமன்ற உரையில் கூறியுள்ளார்

டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குறித்து ஊகங்களின் அடிப்படையில் வெளியாகும் செய்திகளைக் கண்டு மக்கள் அஞ்ச வேண்டாம் என தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

ராமதாஸ் கோரியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்றும் இந்த சட்டத்தினால் மகாத்மா காந்தியின் விருப்பம் நிறைவேறி உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த கூறியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் தொடக்க நாளான இன்று இரு அவைகளின் கலப்புக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு பிரச்சனையிலும் பரஸ்பர பேச்சுவார்த்தைகள்தான் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்றும் வன்முறைகளால் ஜனநாயகம் பலவீனம் அடையும் என்றும் கூறினார் புதிய இந்தியா வை உருவாக்கத் தேவையான அதிகாரத்தை நடப்பு அரசுக்கு மக்கள் வழங்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசியல் கட்சித் தலைவர்கள் கட்சி உணர்வுகளை விட நாட்டின் கௌரவமே முக்கியம் என்பதை புரிந்துகொண்டு செயல்பட வேண்டும் என திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார் ராம்ஜென்ம பூமி பற்றிய உச்ச நீதிமன்றத்தின் முடிவைத் தொடர்ந்து பக்குவமான முறையில் நாட்டு மக்கள் நடந்துகொண்ட விதம் பாராட்டத் தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார்

தீவிரவாதத்தை ஒழிக்க அரசு முழுமையான மன உறுதி மற்றும் வலுவுடன் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார் குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரையில் பண வீக்கம் வேலைவாய்ப்பின்மை மற்றும் சாதார மக்களின் பிரச்சனைகள் பற்றி பேச்சே இல்லை என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு

நக்வி குடியரசுத் தலைவரின் உரையை வரவேற்றுப் பேசுகையில் அரசியல் ரீதியிலான கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட அனைவரும் நாட்டை வலுப்படுத்த பாடுபட வேண்டுமென குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்திருப்பதாகக் கூறினார்

நிர்மலா சீத்தாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார்

வர்த்தகத்திற்கு உகந்த கொள்கைகளை ஊக்குவித்து இந்தியா வில் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்தியாவை மேம்படுத்த முடியும் என்று நிதி அமைச்சர் கூறினார் அடித்தட்டு நிலையில் தொழில் முனைப்பு மற்றும் செல்வத்தின் ஊக்குவிக்க பொருளாதார உருவாக்கத்தை ஆய்வறிக்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

முன்னதாக

டாக்டர்கள் அல்லாது மருத்துவ சிகிச்சை வழங்கும் பணியில் ஈடுபடும் இதர தொழில்முறை நிபுணர்களின் கல்வி மற்றும் செயல்பாடுகளை முறைப் படுத்துவதற்கான மத்திய அரசின் மசோதா சரியான திசையில் எடுக்கப்பட்ட சரியான நடிவடிக்கை என்று சுகாதாரத் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியுள்ளது சமாஜவாதி கட்சியைச் சேர்ந்த திரு ராம்கோபால் யாதவ் தலைமையிலான இக்குழுவின் அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப் பட்டது மருத்துவத் துறையில் டாக்டர்கள் அல்லாது உணவு இயன்முறை மருத்துவர்கள் வல்லுனர்கள் செவித்திறன் மதிப்பீட்டாளர்கள் போன்ற வேறுபல தொழில்முறை வல்லுனர்கள் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் குறித்து ஊகங்களின் அடிப்படையில் வெளியாகும் செய்திகளைக் கண்டு அச்சமடையாமல் ஆணையத்தின் ஒளிவு மறைவற்ற செயல்பாடுகள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் கேட்டுக் கொண்டுள்ளது கண்டறியப்பட்ட தேர்வுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணித் தேர்வில் தவறு நடக்கவில்லை என்றும் ஆணையம் கூறியுள்ளது மோட்டார் வாகன ஆய்வாளர் தேர்வைப் பொறுத்த வரை முன் அனுபவச் சான்றிதழ் சரிபார்க்கும் பணிகளை மறு ஆய்வு செய்ய நீதிமன்றம் போக்குவரத்துத் துறைக்கு வெளியிடப்பட்ட முடிவுகளில் ஐயப்பாடு எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கை தமிழில் மட்டுமே நடத்த இந்நு அறநிலையத் துறைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப் பட்டிருந்த மனுக்களை சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரைக் கிளை தள்ளுபடி செய்துள்ளது சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என இந்த அறநிலையத் துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவை பதிவில் எடுத்துக்கொண்ட பின்னர் நீதிபதி திரு துரைசாமி திரு ரவீந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது குடமுழுக்கு தொடர்பாக அரசு பின்பற்றும் நடைமுறைகளில் அரசியல் சாசன மீறல் எதுவும் இல்லை என்றும் இதில் தமிழைப் புறக்கணித்து வடமொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப் படுவதாக சொல்ல முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர்

புதுச்சேரி அரசு ஏனாம் மாஹே மீனவர்களை எம்

சி பட்டியலிலும் புதுச்சேரி காரைக்கால் மீனவர்களை ஈ பி சி பட்டியலிலும் வைத்திருப்பதால் குறிப்பாக காரைக்கால் மீனவர் சமுதாயத்தினர் பாதிக்கப்படுவதாக முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஈ பி சி

சி பட்டியலில் வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வங்கி ஊழியர் வேலைநிறுத்தம் காரணமாக இன்று புதுச்சேரியில் வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டன

குற்றவாளிகளைக் கைது செய்யக் கோரி இன்று புதுச்சேரி கடலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்

இரு தண்டனைகளையும் அவர் ஒரே நேரத்தில் அனுபவிப்பார் என்று புதுச்சேரி தலைமை நீதிபதியும் போக்சோ சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிபதியுமான திரு தனபால் தீர்ப்பு அளித்துள்ளார் இந்திய நியுசிலாந்து அணிகளக்கு இடையே